கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு விரைவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என மாநில செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் இலங்கை பிரதம் திரு மகிந்த ராஜபக்சா இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

இனி விரிவான செய்திகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று சென்னையில் மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து பேசவுள்ளார் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் வர்த்தக சங்கங்கள் தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் வங்கி மற்றும் காப்பீட்டுத் துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடும் அமைச்சர் பிற்பகலில் பொருளாதார நிபுணர்கள் பேராசிரியர்கள் பல்துறை நிபுணர்களிடையே உரையாற்றுகிறார் வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் ஊரக மேம்பாடு வேளாண்மை குறு சிறு நடுத்தர தொழில்துறை ஆகியவற்றுக்கு முக்கிய கவனம் செலுத்தியிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் மும்பையில் நேற்று தொழில்துறை தலைவா்கள் வா்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதலீட்டு வங்கியாளா்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் பட்ஜெட் விவாத நிகழ்ச்சியில் அவர் பேசினார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பொதுத்துறை கட்டமைப்பு வசதி திட்டங்களில் பெருமளவு முதலீடு செய்யும் என்று கூறினார்

வரி அமைப்பை பொறுத்தவரை எளிமையாக்கப்பட்ட நடைமுறை நோக்கி முன்னேறுவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கூட்டுறவு வங்கிகள் வங்கி வரன்முறை சுட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு ரிசா்வ் வங்கி மூலம் கண்காணிக்கப்படும் என்று அவர் கூறினார் எளினும் கூட்டுறவு நிறுவனங்களின் பதிவாளருக்கு கூட்டுறவு வங்கிகள் மேல் உள்ள அதிகாரம் பாதிக்கப்படமாட்டாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

நிதியமைச்சரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர் செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளா் இதற்கென தமிழக சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பேரவை செயலாளர் திரு சீனவாசன் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தெரிவிக்கிறது இந்த பட்ஜெட் துணை முதலமைச்சா் திரு பன்னீா் செல்வம் தாக்கல் செய்யும் ஒன்பதாவது பட்ஜெட் ஆகும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு விரைவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று மாநில செய்தி மக்கள் தொடா்புத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

திரைப்படங்கள் பதிவு பற்றி குறிப்பிட்ட அமைச்சா் திரைப்படங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்வது தமிழக அரசின் கொள்கை முடிவு என்றும் இதனால் திரைப்பட துறையினருக்கு பதிவு வசதி எளிதாக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் கரூர் மாவட்டத்தில் ஆண்டாங்கோயிலில் தரம் உயர்த்தப்பட்ட கால்நடை மருந்தகத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் நேற்று துவங்கிவைத்தார் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஆடுகளுக்கு ஊசி மூலம் மருந்துகள் செலுத்தப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தரம் உயர்த்தப்பட்ட கால்நடை மருந்தகத்தில் உதவி கால்நடை மருத்துவர் பணியமர்த்தப்படுவார் என்றும் ஆண்டுக்கு சுமார் நான்கு வட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் கால்நடைகளுக்கு விலையில்லாமல் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டடர் இந்த கால்நடை மருந்தகத்தின் மூலம் சுமார் நான்காயிரம் கால்நடைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டெல்டா மாவட்டங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவில் நெல்கொள்முதல் செய்யப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்டா மாவட்டங்களில் சும்பா அறுவடை தீவிரமாக நடைபெற்று வரும் குழ்நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு தேவையான சாக்கு பைகள் போதமான அளவில் இருப்பில் இல்லை என்று கூறினார்

நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய போதுமான பணியாட்கள் இல்லை என்றும் அவர் குறை கூறினார் தில்லி சுட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு நடைபெறும்

இந்த தேர்தலில் வாக்காளா்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார் இலங்கை பிரதம் திரு மகிந்த ராஜபக்சா இந்தியாவில் ஐந்து நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தாா் பிரதம் திரு நரேந்திர மோடி அழைப்பின் பேரில் வந்துள்ள இலங்கை பிரதமரை தில்லி விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சா் திரு தோத்ரே சஞ்சய் சாம்ராவ் மற்றும் புதுதில்லியில் உள்ள இலங்கை ஐ கமிஷன் அதிகாரிகள் வரவேற்றனர் திரு மகிந்தா ராஜபக்சா இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்துவார் பின்னர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்திக்கிறார் வெளியுறவுத்தறை அமைச்சா் திரு எஸ் ஜெய்சங்கா் இன்று இலங்கை பிரதமரை சந்தித்து பேசுகிறாா் இலங்கை பிரதமருடன் இலங்கை அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலை குழு ஒன்றும் இந்தியா வந்துள்ளது புதிய வகை க்ரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான முகமுடிகள் இதர பாதுகாப்பு கருவிகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக உலக கங்தார அமைப்பு தலைவர் திரு டெட்ரோஸ் அதனோம் கேப்ரிஏசஸ் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் சென்ற செப்டம்பர் மாதம் முதல் தொடர்ந்து வரும் காட்டு தீ நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக முடிவுக்கு வரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயில் ஆபரணங்கள் குறித்த கணக்கெடுப்பு மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிக்க கேரள உயர்நீதிமன்றத்தின் ஒய்வுபெற்ற நீதிபதி திரு சி என் ராமச்சந்திரன் நாயர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் லால்சவுக் பகுதியில் சென்றவாரம் ஏற்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பாக காவல்துறையின் மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள்

நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் க்ரோனா வைரஸ் சிகிச்சை குறித்து மருத்துவ நலப்பணிகள் இயக்குனர் டாக்டர் குருநாதன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் வேதாரண்பம் அருகே மணியன்தீவு பகுதியில் கரை சேர்ந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த டால்பின் மீனை கடலோர பாதுகாப்பு படை குழுவினர் காப்பாற்றி கடலில் விட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட பேரிடர் மேலாண்மை செயல்முறை ஒத்திகை பயிற்சி நேற்று தொடங்கியது

இந்தப்போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்கு தொடங்கும்

ப்ரோலீக் ஹாக்கி போட்டிகளில் இரண்டாவது சுற்று போட்டிகளில் இந்தியா உலக சாம்பியன் பெல்ஜியத்தை எதிர்த்து விளையாடுகிறது இந்த போட்டி புவனேஸ்வரில் இன்று தொடங்குகிறது

மாநில வனத்தறை ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் நேற்று கோயம்புத்தூரில் வனத்துறை கல்லூரியில் தொடங்கின வனத்துறை அமைச்ச் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இந்த போட்டியை தொடங்கி வைத்தார்